இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

வெளியிடப்பட உள்ளது

வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் துருவ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

கொச்சி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அடிஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார்

உள்நாட்டு அளவில் நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவிலேயே முக்கியத்தவம் கொடுத்து மன்னேற்றி கொண்டு வந்தாவம் சரிதான் பெண் உரிமையாக இருந்தாலும் சமூக நீதிபாக இருந்தாலும் இளைஞர் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் விவசாய முன்னேற்றம் எல்லா விஷயத்திலேயும் எந்த துறையயும் விடாத அளவிற்கு அத்தனை துறைகளிலும் முத்திரை பதித்து சாதனை படைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திரமோடி திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடவில்லை என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வலுவான கூட்டணியை அமைத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனுக்கான கூட்டணி இது என்றம் குறிப்பிட்டார் வலிமையான கூட்டணி அமைத்ததை பொறுத்துக்கொள்ள முடியாமல்தான் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வருவதாக கூறினார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தமிழக மக்கள் பெரும் ஆதரவு அளித்துள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்தக் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி குறித்த தொகுதி உடன்பாடு விவரங்கள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளன இதுதொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் திரு முகுல் வாஸ்னிக் திரு வேணுகோபால் ஆகியோர் சென்னை வந்துள்ளனர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேணுகோபால் திமுக வுடன் இறுதிக்கட்ட ஆவோசனை நடத்தியப் பிறகு தொகுதி உடன்பாடு குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றார் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலகத் தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் தமிழை போற்றி பாதுகாத்திட அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் இன்று தருமபுரியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் மகளிர் நலனுக்காக செயல்படுக்கியத் திட்டங்களை பட்டியலிட்டார்

மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட பயனாளிகளை தேர்வு செய்வதில் விருதுநகர் மாவட்டம் தமிழகத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது இத்திட்டத்தின்கீழ் தேர்வு செய்யப்பட்ட தகுதியான பயனாளிகளின் விவரங்கள் முழுமையாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை சென்னை வருகிறார் ஹிந்தி பிரச்சார சபையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலையையும் திறந்து வைக்க உள்ளார் பாதுகாப்புத் துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பெங்களூருவில் விமானத்துறை கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதில் நலிவடைந்த பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது நடைமுறையில் இருக்கும் இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் இதற்கான விளம்பரங்கள் ரயில்வே தேர்வு வாரியத்தின் மூலம் வெளியிடப்பட உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

மீட்கப்பட்டவர்கள் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேற்கொண்ட கோட்டாட்சியர் முத்துவடிவேலு அவர்களை சொந்த ஊருக்கு அவர்பி வைத்தார் மேலும் செங்கல் சூளை உரிமையாளர் மீது விசாரணை மேற்கொண்டுள்ளனர்ப மாவட்டச் செய்திகள் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு கைபேசி இணைப்பு வழங்கும் திட்டத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோபர் கபில் இன்று தொடங்கி வைத்தார் ஈரோடு கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உயிரிழந்த தீயணைப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று வட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் மற்றும் கள்ளச் சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் தலைமையில் இன்று நடைபெற்றது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் மக்கும் மக்காத மற்றும் நச்சுத்தன்மை கொண்ட குப்பைகள் என தரம் பிரித்து ஊழியர்களிடம் ஜப்படைக்குமாறு மாநகராட்சி ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மதுரையில் மின்னணு தேசிய வேளாண்மைசந்தை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரக் கூட்டம் இன்று நடைபெற்றது ஏராளமான விவசாயிகள் இதில் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் துருவ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

ப்ரோ வாலிபால் லீக் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் சென்னை அணி இன்று கொச்சி அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இந்தப் போட்டியில் வெற்றிபெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் காலிக்கட் அணியை எதிர்கொள்ளும்